முழுஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகளுடன் அனுமதிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் நாளை தளர்வில்லா முழுஊரடங்கு அமலுக்கு வருகிறது

கல்லூரிக்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார் ஊரடங்கை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

கருப்பண்ணன் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த முழு ஊரடங்கு காலத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள அத்தியாவசியப் பணிகளை மட்டுமே தொடரலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார்

முழுஊரடங்கு அமல்படுத்தப்படும் காலத்தில் இது தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்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 சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் வீட்டிலும் பணிபுரியும் இடங்களிலும் சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவதையும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்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 நோய்த் தொற்று அறிகுறி தென்பட்டவுடன் அருகில் உள்ள மருத்துவமளைக்குச் சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் பொதுமக்கள் அரசின் முயற்சிகளுக்கு முழுத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சென்னைப் பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் முழுஊரடங்கு நாளை நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதை அடுத்து ஊரடங்கில் கட்டுப்பாடுகள் மற்றும் தளர்வுகளை முதலமைச்சர் திரு எடப்ாபடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

நகை மற்றும் ஜவுளிக் கடைகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

பொதுமக்கள் அரசின் முயற்சிகளுக்கு முழுஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார்

மருத்துவம் சார்ந்த பணிகள் மருந்தகங்கள் பால்விநியோகம் தவிர வேறு எதற்கும் நாளை அனுமதியில்லை பெட்ரோல் பங்க் களும் நாளை இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலிக் காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கான கட்டிடங்களும் குடியிருப்பு மற்றும் விடுதிக் கட்டிடங்களும் கட்டப்படவுள்ளன

எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித்தை சந்தித்து பேசினார்

இந்த சந்திப்பின்போது மாநில தலைமைச் செயலர் திரு சண்முகம் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர் ஊரடங்கை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக மாநில உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூரில் கொரோனா தடுப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவத் துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு முகக்கவசம் கையுறை கிருமி நாசினி உள்ளிட்ட பாதுகாப்பு சாதனங்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

இதனையடுத்து

ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் வணிகர்களுக்கு சிறு வணிகக்கடன்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சாயக்கழிவுகள் ஆற்றில் கலப்பதை தடுப்பதற்காக அதிகாரிகள் இரவு நேரத்திலும் ஆய்வு செய்து வருவதாக அவர் தெரிவித்தார்

புவியரசன் தெரிவித்துள்ளார்

விவசாயிகளுக்குத் தேவையான அளைத்து திட்டங்களையும் மாநில அரசு நிறைவேற்றி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் நெய்வேலி அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் வெடித்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த ஆறு பேரின் குடும்பத்திற்கு முதலமச்சா் அறிவித்த தலா மூன்று லட்சும் ரூபாய் நிவாரண நிதிக்கான காசோலைகளை மாநில தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் இன்று வழங்கினார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் கூறினார் சாத்தான்குளத்தில் காவல்துறை விசாரணையின்போது தந்தை மகன் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் சிபிசிஜட முறையான விசாரணையை மேற்கொண்டிருப்பதாகவும் இதில் அரசின் தலையீடு எதுவும் இல்லை என்றும் மாநில தமிழ் வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார்

சங்கர் தெரிவித்துள்ளார்

நோய் தொற்றை கட்டுப்படுத்த சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாம்களில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்ததுடன் மருந்துகள் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது

சென்னை பெருநகர காவல்துறை ஆணையரகத்தில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்களுக்கு மஹிந்திரா ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்ட அரிசி உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை ஆணையா் திரு மகேஷ்குமாா் அகா்வால் இன்று வழங்கினாா் சென்னை உயா்நீதிமன்றத்தில் நாளை மறுநாள் முதல் அனைத்து நீதிபதிகளும் காணொலி காட்சி வாயிலாக புதிய மற்றும் நிலுவை வழக்குகளை விசாரிக்க உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது